ஏழைக் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சும் வருமானம் அளிக்கும் திட்டத்தை பொருளாதார நிபுணர்களிடம் கலந்தாலோசித்த பிறகே காங்கிரஸ் அறிவித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார்

அணியை வென்றது

மலேஷியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டயில் இன்று நடைபெறும் இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

நாளை மறுநாள் மனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ள கடைசி நாளாகும் அன்றைய கினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி களிமொழி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு டிஆர் பாலு திரு தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்க வேட்பாளர்கள் ஆவர்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கான சிறப்பு செலவின பார்வையாளர் திருமதி மது மகாஜன் இன்று சென்னை வர இருப்பதாக குறிப்பிட்டார்

ஒரே சின்னத்தை பல குயேச்சை வேட்பாளர்கள் கேட்டால் குலுக்கல் மூலம் சின்னம் யாருக்கு என்பது முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னையில் மக்களவை மற்றும் பெரம்பூர் சட்டப் பேரவை இடைத் தேர்தலை கண்காணிக்க மூன்று பொதுப் பார்வையாளர்கள் மற்றும் ஒரு காவல் பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தென்சென்ன தொகுதிக்கு திரு சுதிர் ராஜ்பால் மத்திய சென்னைக்கு தி ககன்தீப் சிப் ப்ரார் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ரஜித்புன்ஹானி ஆகியோர் பொதுப் பார்வையாளர்களாகவும் தென்சென்ன மற்றும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதிகளுக்கு காவல் பார்வையாளராக திரு ரஞ்சன்குமார் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் பிஜேபிக்கு எதிராக போலியான ஆவணங்களை வெளியிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் சுமத்துவதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி கூறும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் உண்மைத் தகவல்களுடன் பிஜேபி உரிய பதிலை அளித்து வருகிறது என்றார் காங்கிரஸ் கட்சியால் மக்களவைத் தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார்

வீராணத் திட்டத்தை நிறைவேற்றி சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சியின் போது இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி வீணடிக்கப்பட்டதோடு திட்டத்தை நிறைவேற்றவும் இல்லையென்று கூறினார் திமுக ஆட்சியின் போது குறிப்பிட்ட நிறுவனம் கேபிள் டிவியில் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் ஆனால் அஇஅதிமுக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை தொடங்கி குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு சேவைய வழங்கியது என்றும் அவர் தெரிவித்தார் விவசாய பொருட்களுக்கு ஜி எஸ் டி வரி விதித்தது மிகப்பெரிய தவறு என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி மற்றும் நிலக்கோட்டை சுட்டப் பேரவை இடைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயகளின் கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கும் மத்திய அரக பெரிய நிறுவனங்களின் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் முல்வைப் பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்பட்டு விவசாயத்திற்கு முழுமையாக தண்ணீர் வழங்கப்படும் என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள குறைந்தபட்ச வருமாள திட்டத்தை விமர்சனம் செய்து நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் கருத்து தெரிவித்தது குறித்து அவரிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது அரசு நீர்வாகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் அரசியல்வாதியைப் போல் இதுபோன்று கருத்து தெரிவிப்பது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டி வருவதாகவும் அதை தடுக்க தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் மழைக்காலங்களின் போது பாலாற்றில் வரும் தண்ணீரை சேமிக்க தமிழக அரசு கூடுதலாக ஒரு அணையைக் கூட்டவில்லை என்றும் அவர் கூறினார் ஆம்பூரில் தோல் தொழிற்சாலை அதிகமாக இருப்பதால் அவற்றுக்கென தளியாக தொழிற்பேட்டை ஒன்றை அமைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்தியில் மீண்டும் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்தால் ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தரப்படும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியிருக்கிறார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த நிலக்கரி திட்டம் தொடங்கப்படும் போது விவசாயிகளை பங்குதாரராக இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

பெரம்பலூரில்சட்டக்கல்லூரிகொண்டுவரவே ண்டும்